இலங்கையில் வசிக்கும் தமிழர்களின் எண்ணங்களை கருத்தில் கொண்டு அந்நாட்டு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று பிரதமா் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தம் வகையில் மத்திய பட்ஜெட் நாட்டின் தயாரிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சா் திருமதி நிா்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா்

வாக்கு எண்ணிக்கை வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் இலங்கையில் வசிக்கும் தமிழா்களின் எண்ணங்களை கருத்தில் கொண்டு அந்நாட்டு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று பிரதமா் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக நேற்று புதுதில்லி வந்துள்ள இலங்கை பிரதமர் திரு மகிந்தா ராஜபக்சே பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசினார் பின்னர் பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் இருநாடுகளும் இணைந்து செயல்படுவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொது அமைதி இந்தியாவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் குறிப்பிட்டுள்ள அவர் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கு இருநாடுகளுமே உறுதி பூண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் அண்டை நாட்டிற்கு முதலிடம் அளிப்பது என்ற இந்தியாவின் கொள்கை அடிப்படையில் இலங்கையுடனான நல்லுறவுக்கு தனி முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளாா் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட கடனுதவி திட்டத்தின் மூலம் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் முன்னதாக இருதலைவர்களும் சுற்றுலா வளர்ச்சி மற்றும் அஅற்கான வாய்ப்புகள் குறித்து விரிவாக விவாதித்தனர் இலங்கை பிரதமர் திரு ராஜபக்சே செய்தியாளர்களிடம் பேசுகையில் அண்டை நாட்டிற்கு முன்னுரிமை என்ற இந்தியாவின் கொள்கையை தாம் வரவேற்பதாகக் கூறினார் பிரதமர் திரு மோடியுடன் பல்வேறு முக்கிய விஷயங்களை தாம் விவாதித்ததாகவும் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் இலங்கை பிரதமர் திரு மகிந்தா ராஜபக்சே தெரிவித்தார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையிலும் மக்களின் எதிபாா்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் மத்திய பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சென்னையில் வாத்தக கூட்டமைப்பு பிரதிநிதிகள் தொழிலதிபா்கள் வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் பட்ஜெட் குறித்து அவர் இன்று கலந்துரையாடினார் அனைத்து தரப்பினரையும் கருத்தில்கொண்டு பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்

வருமான வரி திட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய முறை குறித்து தெளிவான விளக்கம் அளிக்கப்பட்டதாக அமைச்ச் கூறினார்

போதமான அன்னிய செலாவணி கையிருப்பில் உள்ளதாக கூறிய அமைச்சா அன்னிய முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறினார்

ஜம்மு காஷ்மீரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்த தேசிய மாநாட்டு கட்சியின் மூத்த தலைவா்களில் ஒருவரும் அம்மாநில முன்னாள் சட்டப்பேரவை தலைவருமான திரு முபாரக் குல் மற்றும் அக்கட்சியின் திரு தன்வீர் சாதிக் ஆகியோர் இன்று விடுவிக்கப்பட்டனர்

மெஹபூபா முப்தி மற்றும் அக்கட்சியிள் திரு வாஹீத் பாரா திரு சஜத் லோன் ஆகியோர் விடுவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது

பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினாா்

இந்த கண்காட்சியில் பெருமளவிலான பாதுகாப்பு தளவாட உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனா் உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த கண்காட்சி நடத்தப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வுகளில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டிஎன்பிஎஸ்சி தன்னாட்சி பெற்ற அமைப்பு என்று கூறினார்

தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது துணை முதலமைச்சர் திரு ஒபன்னீர்செல்வம் அன்றைய தினம் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார் இதனைத்தொடர்ந்து அன்று பிற்பகல் பேரவைத் தலைவர் திரு தனபால் தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்களுக்கு நடத்துவது என்பது குறித்து இக்கூட்டத்தில் விவாதித்து முடிவெடுக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் அரசு நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக யூனியள் பிரதேச துணை நிலை ஆளுனா் திரு கிரீஸ் சந்திர முள்மூ தெரிவித்துள்ளார்

முன்னதாக இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் அரசின் நலத்திட்ட உதவிகள் அனைத்து ஏழை மக்களையும் சென்றடைவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டாா் சுட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சினைகளில் மாவட்ட ஆட்சியர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து மாதந்தோறும் அறிக்கை அளிக்குமாறும் திரு முன்மூ அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தை ஒட்டியுள்ள எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ரானுவத்தினா் இன்று மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தினா் இதுகுறித்து அகில இந்திய வானொலி செய்திப் பிரிவுக்கு பேட்டியளித்த பாதுகாப்பு படை செய்தித் தொடர்பாளர் எல்லைப் பகுதியை ஒட்டிய இந்திய நிலைகள் மற்றும் மக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறினாா்

இந்த தாக்குதல் சும்பவத்தில் இந்திய தரப்பில் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன

வாஷிங்டனில் நேற்று நடைபெற்ற அமெரிக்க வா்த்தக பிரதிநிதிகளின் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் இருநாடுகளுக்கும் இடையே ஏராளமான வர்த்தக வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்தார்

பிலிப்பைன்சில் நடைபெற உள்ள ஆசியன் பேட்மிண்டன் சாம்பியன் ஷிப் போட்டியிலிருந்து இந்திய மகளிர் அணி விலகுவதாக அறிவித்துள்ளது